நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்றுவதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது

இனிவிரிவான செய்திகள் பிரதமர் இந்தியாவின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் கொண்டு செல்ல இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் திரு

தேவை ஏற்படுபவர்களுக்கு இந்திய வம்சாவளியினர் மனமுவந்து உதவுவது குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்

இந்தியாவில் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற தொழில் நுட்பத்தின் மூலம் ஊழல் ஒழிக்கப்பட்டு வருவதாக கூறினார் இந்திய விண்வெளி திட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் கோவிட் சூழலிலும் நாட்டில் பல்வேறு பிரத்யேக தொழில்நுட்ப திட்டங்கள் தொடங்கப்பட்டதை எடுத்துரைத்தாா் இந்திய உற்பத்தி பொருட்களை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஊக்குவிப்பதன் மூலம் உலக அளவில் இதற்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் உலகம் முழுவதிலும் உள்ள இந்திய சமூகத்தினரிடம் தொடர்பு கொள்ளும் வகையில் ரிஷ்தா எனப்படும் புதிய வலைதளம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கர் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தற்சா்பு உடையவர்களாக மேம்பட கோவிட் உதவிகரமாக இருந்ததாக குறிப்பிட்டார் இந்நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு சிறப்பான செயல்பாடுகள் மூலம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பலவிதங்களில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருவதாக பாராட்டினார்

நரேந்திரமோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் நாளை மறுநாள் கலந்துரையாடுகிறார்

எடப்பாடி கே

கூட்டம் அஇஅதிமுக தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி கே

சென்னையில் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுக் கூட்டத்தில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுக்க கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அதிகாரம் அளிக்கும் மற்றொரு தீர்மானமும் ஒரு மனதாக நிறைவேறியது

எடப்பாடி கே பழனிசாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

சென்னை துறைமுக பொறுப்புக்கழகத்தில் சாகர் அன்வேஷிகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் பிரதமரின் ஆத்ம நிர்பார் தன்னிறைவு திட்டங்கள் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் இந்திய விஞ்ஞானிகளுக்கு பெரும் உத்வேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார்

மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழையும் கடலோர உள் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக் கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது நாளை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களில் கன மிககன மழையும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது

மழை திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம் பைன் மரச்சோலை குணா குகை பில்லர் ராக் உள்ள அனைத்து சுற்றுலாத்தலங்களும் இன்று முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

முருகன் தெரிவித்துள்ளார்

முதுமலை வாய்ஸ் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த முதுமலை புலிகள் காப்பகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது

கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர்